வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

நரேந்திரமோடி க்கு வழங்கப்பட்டது

கிரண்பேடி கூறியுள்ளார்

நாராயணசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்

பிரதமர் திரு

சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் உலக அளவிலான பொருளாதார வளர்ச்சியை பெருக்குவதில் திரு நரேந்திரமோடி ஆற்றி வரும் பங்களிப்பை பாராட்டி இந்த பரிசு அவரக்கு வழங்கப்பட்டுள்ளது விழாவின்போது திரு நரேந்திரமோடி யின் வாழ்க்கை மற்றும் சாதனைகள் குறித்து குறும்படம் ஒன்றும் திரையிடப்பட்டது

நரேந்திரமோடி கூறினார்

இந்தியா மேலும் மேலும் வளர்ந்து வருவதால் இந்தியாவிற்கு மட்டுமின்றி உலகிற்கே நன்மை என்று திரு நரேந்திரமோடி கூறினார் உலக நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அதிகரித்து வரும் நிலையில் இந்தியாவின் வளர்ச்சி உலக வளர்ச்சியில் முக்கிய பங்களிப்பாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார் உலகின் அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு பயங்கரவாதமே மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்றும் கொரியாவை போலவே இந்தியாவும் எல்லைத் தாண்டிய தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டு இருப்பதால் கொரிய தீபகற்பத்தின் அமைதிக்கு பங்களிப்பது இந்தியாவிற்கு பெருமை என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவில் ஆரம்பத்தில் இருந்தே கார்பன் புகையின் வெளியீடு குறைவு தான் என்றாலும் சர்வதேச சமுகத்தின் பொறுப்புள்ள உறுப்பினர் என்ற முறையில் பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான கூட்டு முயற்சிகளில் இந்தியா முக்கிய பங்களித்து வருவதாக அவர் தெரிவித்தார்

முன்னதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி க்கும் தென்கொரிய அதிபர் திரு

நரேந்திரமோடி பேசுகையில் உலக நாடுகள் தீவிரவாத்த்திற்கு எதிரான பேச்சை விட்டுவிட்டு ஒன்றாக செயலில் இறங்க வேண்டிய காலம் வந்துவிட்டதாக கூறினார் புல்வாமா தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து தென்கொரிய அதிபர் இந்தியாவிற்கு வழங்கிய ஆதரவிற்கு தாம் நன்றி தெரிவித்து கொள்வதாகவும் அவர் கூறினார் இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி நெடும்பாதைகளில் கொரிய நிறுவனங்கள் அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார் இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கையும் கொரியாவின் தெற்கு நோக்கிய கொள்கையும் இணைந்து இருநாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை இன்னும் வலுப்படுத்தும் என திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டார்

பிரதமர் திரு

புதுவையில் ராஜ்நிவாஸ் இதுவரை மேற்கொண்ட முடிவுகளும் இனி மேற்கொள்ளப்படக் கூடிய முடிவுகள் எப்போதும் மக்களின் நலனுக்காகவே அமையும் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார்

தமிழ் தெரியாமல் போனதே தமது குறை என்றும் தமிழ் தெரிந்திருந்தால் இன்னும் பலமுறை நேரடியாக மக்களிடம் பேசியிருக்க முடியும் என்றும் டாக்டர் கிரண்பேடி குறிப்பிட்டார்

புதுவைக்கு சேவை புரிய வேண்டும் என்ற தமது எண்ணத்தை புரிந்து கொண்டு தம்மீது நம்பிக்கை வைத்து மதிப்பளித்த அனைவருக்கும் தாம் நன்றி தெரிவித்து கொள்வதாகவும் அவ்வாறு நம்பிக்கை இல்லாமல் போனவர்களுக்கும் நன்றி என்றும் டாக்டர் கிரண்பேடி குறிப்பிட்டுள்ளார் இதுவரையிலான தமது பணிகளால் எவருக்கேனும் ஏதேனும் அசவுகாரியம் ஏற்பட்டு இருந்தால் வருத்தம் தெரிவித்து கொள்வதாகவும் இனி புதுவையில் தமக்கு விதிக்கப்பட்டுள்ள காலம் முழுவதிலும் மக்களின் நலனுக்காகவே சேவை ஆற்றுவேன் என்றும் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் புதுவையைச் சேர்ந்த இளம் பட்டதாரிகள் தங்களின் சேவைகளை மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் சமுக மேம்பாட்டிற்கும் பயன்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் இன்று பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியின் பட்டமளிப்பு நாள் விழாவில் உரையாற்றிய அவர் மாணவர்கள் தங்களை இந்த நிலைக்கு உயர்த்தியுள்ள பெற்றோர்களை ஒருபோதும் புறக்கணித்துவிடக் கூடாது என்றும் வலியுறுத்தினார்

படித்த இளைஞர்களுக்கு தற்போது நாட்டில் பல வாய்ப்புகள் இருப்பதால் மாணவர்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளத் தக்கவர்களாக தங்களை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என திரு நாராயணசாமி வலியுறுத்தினார்

நாராயணசாமி இன்று தொடக்கி வைத்தார்

இதர அரசு அலுவலகங்களுக்கும் கட்டம் கட்டமாக இத்திட்டம் நீட்டிக்கப்படும் வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு புதுவையில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர் சிறப்பு முகாம் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெற உள்ளது வாக்காளர்கள் இம்முகாம்களில் தங்களின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதை உறுதி செய்து கொள்ளலாம் என்று தேர்தல் துறை தெரிவித்துள்ளது வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் மட்டுமே வாக்களிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலுக்கென புதுவையில் வலுவான கூட்டணி ஒன்றை பிஜேபி அமைத்திருப்பதாக அக்கட்சியின் மாநிலத் தலைவர் திரு

சுவாமிநாதன் கூறியுள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிஜேபி மற்றும் அஇஅதிமுக ஆதரவுடன் போட்டியிடும் என் ஆர் காங்கிரஸ் வேட்பாளரின் வெற்றிக்கு பிஜேபி பாடுபடும் என்றார் முன்னதாக பிஜேபி கூட்டணியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை சேகரிப்பதற்கான வாகனத்தை திரு சுவாமிநாதன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார்

நரேந்திரமோடி யுடன் கலந்துரையாட காட்சி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் புதுவையில் ஒழுங்குமுறை விற்பனை கூட அலுவலர்கள் சம்பள நிலுவைகளை வழங்க கூறி வேலைநிறுத்தம் மேற்கொண்டுள்ளதால் நெல் உள்ளிட்ட தங்களின் விளை பொருட்களை எடைபோட முடியவிலை என கூறியும் அதைக் கண்டித்தும் விவசாயிகள் இன்று சாலை மறியலில் ஈடுபட்டனர்

மக்களவைத் தேர்தலுக்கான கூட்டணி குறித்து தேமுதிக வுடன் தொடர்ந்து பேசப்பட்டு வருவதாக அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு

பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் இன்று மதுரையில் பிஜேபி தலைவர் திரு அமீத்ஷா உடனான சந்திப்பிற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதை தெரிவித்தார் இதற்கிடையே திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் இன்று சென்னையில் தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்தை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார் பின்னர் திரு

க ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அரசியல் பேசுவதற்காக தாம் திரு விஜயகாந்தை சந்திக்கவில்லை என்றும் மனிதாபிமான அடிப்படையில் உடல்நலம் விசாரிக்கவே வந்ததாகவும் கூறினார் திமுக கூட்டணிக்கு தேமுதிக வந்தால் வரவேற்பீர்களா என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு தங்களின் நல்ல எண்ணத்திற்கு நன்றி என்று திமுக தலைவர் பதிலளித்தார் இதற்கிடையே விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு

திருமாவளவன் இன்று சென்னையில் திமுக வின் கூட்டணிப் பேச்சுவார்த்தைக் குழுவினரை சந்தித்துப் பேசினார் இப்பேச்சுவார்த்தை இணக்கமான முறையில் அமைந்ததாகவும் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய தொகுதிகளின் எண்ணிக்கையை தாம் தெரிவித்து இருப்பதாகவும் அவர் கூறினார் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினரை இன்று மதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினரும் சந்தித்து பேசினர் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நிர்வாகிகளும் இன்று மாலை சென்னையில் திமுக வின் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினரை சந்திக்கிறார்கள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தென்கெரிய தலைநகர் சியோலில் இன்று பெருமை வாய்ந்த சியோல் அமைதி பரிசு பிரதமர் திரு நரேந்திரமோடி க்கு வழங்கப்பட்டது புதுவையில் மக்களின் நலனுக்கான முடிவுகளையே ராஜ்நிவாஸ் மேற்கொள்வதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் புதுவையைச் சேர்ந்த இளம் பட்டதாரிகள் தங்களின் சேவைகளை மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் சமூக மேம்பாட்டிற்கும் பயன்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்